நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

செய்யப்பட்டுள்ளது ஐபிஎல்கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

சென்னைகிண்டிகிங்ஸ் நோய் தடுப்பு மற்றும் மருந்துஆராய்ச்சிநிலையத்தில் இன்றுஆய்வு மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்றுகாந்திஜெயந்திநிகழ்ச்சியில் மகுரையில் பங்கேற்றஅவர் அரசமிகஎச்சரிக்கையாகசெயல்படவேண்டியசூழல் காரணமாக இந்தமுடிவு எடுக்கப்பட்டதாககுறிப்பிட்டார் மத்தியஅரசுகொண்டுவந்துள்ளவேளான் சட்டத்திற்குஎதிர்ப்பு எழும் என்றகாரணத்தால் கிராம சபை கூட்டம் நடைபெறவில்லைஎன்றுஎதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்துவருவதாகஅவர் கூறினார்

ஈரோடுமாவட்டஆட்சியர் வளாகத்தில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் பல்வேறுநலத்திட்டஉதவிகளைஅவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தைபொறுத்தவரையில் பள்ளிகள் திறப்பு தற்போதுசாத்தியமில்லைஎன்றார்

தமிழகஅரசின் கோரிக்கையெஏற்று இந்தசிறப்பு ரயில் சேவை இயக்கப்படஉள்ளதாகதெற்குரயில்வே இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்தாயில்களில் அரசு அங்கீகரித்துள்ளஅத்தியாவசியப் பணியாளர்கள் மட்டுமேபயணம் செய்ய முடியும் இதற்குஅவர்கள் தங்களதுஅடையாளஅட்டைமற்றும் அந்ததுறைசார்ந்தஅதிகாரிகளின் கடிதங்களைகாண்பிக்கவேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

பயனிகள் ரயில் நிலையநழைவு வாயிலிலும் நடடமேடையிலும் பரிசோதனைக்குஉட்படுத்தப்படுவார்கள் என்றம் கூறப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பணியாளர்களைதவிரபொதுமக்கள் இந்த புறநகர் ரயிலில் பயணிக்கமுடியாதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணச்சீட்டுவழங்கும் ரயில் இடத்தில் மாதாந்திரபயணச்சீட்டுமற்றும் தினசரிசென்றுவருவதற்காளபயணச்சீட்டுபெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது

இந்நாளையொட்டிதில்லி ராஜ்காட்டில் உள்ளஅவரதுநினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் னோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி காங்கிரஸ் மூத்ததலைவர் திரு குலாம்நபிஆசாத் தில்லிமுதலமம்ச்ள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டதலைவர்கள் மலர் துவிமரியாதைசெலுத்தினர் மேலும் சர்வசமயகீர்தனைகளும் இசைக்கப்பட்டன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ளசெய்தியில் தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் கனவுகளைநளவாக்கஅனைவரும் பாடுபடவேண்டும் என்றகேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கய்யாநாயுடு வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் உன்மை அன்பு மனிதகுலத்திற்கானதன்னலமற்றசேவைபோன்றநல்வழிகளைதேசப்பிதாநமக்குகாட்டியிருப்பதாககுறிப்பிட்டுள்ளார் அவரதுஅந்தியோதயாகருத்து நாம் அளைவரும் ஏழைகளின் மேம்பாட்டிற்னகபாடுபடவேண்டும் என்பதைஉணர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மகாக்மாகாந்தியின் போகனைகள் முன்னெப்போதையும் விடகற்போதையனூலக்தில் மிகப் பொருத்தமாகஉள்ளதுஎன்றபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் தமிழகத்திலும் காந்தியடிகளின் பிறந்ததினம் இன்றுகொண்டாடப்படுகிறது சென்னைமெரினாகடற்கரையில் உள்ளதேசப்பிதாவின் சிலைமுன்பாகவைக்கப்பட்டிருந்தஅவரதுதிருவுருவப் படத்திற்கு ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் முதலமைச்ச் திரு எடப்பாடிபழனினமி துணைமுதலமைச்ச் திரு

பள்ளீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர்த்துவிமரியாதைசெலுத்தினர் பல்வேறுஅரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பிலும் காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தது

மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இந்தநிகழ்ச்சியை அஞ்சல் செய்யும் தூய்மை இந்தியாதிட்டத்தின்கீழ் திருநெல்வேலிமாவட்டம் தேசியஅளவில் முதல் மாவட்டமாகதேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்கானவிருதினைமத்தியனரகவளர்ச்சித் துறைஅமைச்சர் காணொலிகாட்சிவாயிலாகவழங்கினார் சிறப்பாகசெயல்பட்டதிருநெல்வேலிமாவட்டஆட்சியர் திருமதி ஷில்பாபிரபாகருக்குமத்தியஅமைச்சர் பாராட்டுதெரிவித்தார்

இதையொட்டிதில்லிவிஜய்காட்டில் உள்ளஅவரதுநினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் னோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர் தமிழகமுன்னாள் முதலமைச்சா் பெருந்தலைவா் காமராஜின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டிசென்னகிண்டிகாந்திமன்டபவளாகத்தில் உள்ளஅவரதுநிளைவிடத்தில் முதலமைச்ச் திரு எடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்ச் திரு

பள்ளீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர் திமுகதலைவர் திரு

ஸ்டாலின் வெளியிட்டுள்ளமுகநூல் பதிவில் தமிழர்கள் தலைநிமிர்ந்துவாழவும் தமிழகம் உரிமையோடுதிகழவும் தம்ம அர்ப்பனித்துக்கொண்டதனிப்பெருந்தலைவர் னமராஜர் எனதெரிவித்துள்ளார் மாவட்டசெய்திகள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒருகோடியே லட்சம் ருபாய் மதிப்பிலானமுடிவுற்றதிட்டப்பணிகளைமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணி இன்றுதிறந்துவைத்தார்

ஐபிஎல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றுவரும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்ளைஅணிதபாயில் தற்போதுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது